நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களை வலியுறுத்தி உள்ளார்

ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில்என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி சந்திர பிரியங்கா ஆகியோர் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர்

நரேந்திர மோடி வலியுறுத்தினார் மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை நடத்திய பிரதமர் ஏற்கனவே கொரானாவை எதிர்த்து போராடி நமக்கு கிடைத்த நம்பிக்கை இனி வரும் காலங்களில் கவனக் குறைவினால் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்று கூறினார் அதே நேரத்தில் மக்களுக்கு பயம் ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர தீர்வுகளை தர வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் கொரோனாவைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சிறு சிறு கட்டுப்பாட்டு பகுதிகளில் முதலமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்

இந்த மசோதா மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது

முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் பெண்களின் கண்ணியத்தை காக்கவே இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதாக குறிப்பிட்டார்

வேட்பாளர்கள் புதுச்சோியில் காங்கிரஸ் பாஜக அதிமுக ஆகிய கட்சிகள் சார்பில் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு முகுல் வாஸ்னிக் வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் காமராஜர் நகர் தொகுதியில் திரு

எச்

ஷாஜகான் ஏம்பலத்தில் திரு

கந்தசாமி காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் திரு

கமலக்கண்ணன் காரைக்கால் தெற்கு திரு

வி சுப்ரமணியன் மணவெளியில் திரு

ஆர் அனந்தராமன் அாியாங்குப்பம் திருஜெயமூர்த்தி நெட்டப்பாக்கம் திருமதி

பாஜக சார்பில் அதன் தேசிய பொதுச்செயலாளர் திரு

சாமிநாதன் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் திரு

நமசிவாயம் காமராஜ் நகர் தொகுதியில் திரு

ஜான்குமார் காலாப்பட்டில் திரு

எம் எல்

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள பட்டியலில் உப்பளம் தொகுதியில் திரு அன்பழகன் உருளையன்பேட்டையில் திரு ஓம்சக்தி சேகர் முத்தியால்பேட்டையில் திரு வையாபுாி மணிகண்டன் முதலியார்பேட்டையில் திரு பாஸ்கர் காரைக்கால் தெற்கு தொகுதியில் திரு அசனா ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்

இது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஏனாம் ஏனாம் சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிட அகில இந்திய என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் திரு நேட்டி பூரியா என்ற சுயேட்சை வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு அமன் ஷர்மா தெரிவித்துள்ளார் மாஹே சட்டமன்றத் தொகுதியில் திரு ஹரிதாசன் மாஸ்டர் என்பவர் சுயேட்சியாக போட்டியிட இன்று மனுதாக்கல் செய்துள்ளார் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் போட்டியிட என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி சந்திர பிரியங்கா வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்தார் மேலும் காரைக்கால் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு நாஜிம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இன்று தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட திரு சேது என்ற சேது செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு முகமது மன்சூர் தெரிவித்துள்ளார்

பட்டியலை வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த பலருக்கு இந்த தேர்தலில் இடம் கொடுக்கப்பட வில்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரை முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து மற்றும் துணை சபாநாயகர் திரு பாலன் ஆகியோர் இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை திமுக வில் இருந்து விலகி பாஜக வில் சேர்ந்த திரு வெங்கடேசனுக்கும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தானுக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட வில்லை

ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரு டிபிஆர் செல்வம் திரு

ஜெயபால் நிரவி திருப்பட்டிணத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் மாஹேயைச் சேர்ந்த சுயேட்சை உறுப்பினர் பேராசிரியர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கும் தேர்தலில் போட்டியிட இடம் கொடுக்கப்பட வில்லை முன்னாள் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தாம் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்

சுர்பீர் சிங் தெரிவித்துள்ளார் ஆதார் அட்டை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட அட்டை புகைப்படத்துடன் கூடிய வங்கி புத்தகம் அஞ்சலக சேமிப்பு கணக்கு புத்தகம் மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை ஓட்டுநர் உரிமம் பான் கார்ட் பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை சட்டமன்ற மற்றும் மேலவை நாடாளுமன்ற சட்ட உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டைகளை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று திரு சுர்பீர் சிங் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்